பகுஐன் சமாஜ்கட்சிதனித்துபோட்டியிடுவதாகஅறிவித்துள்ளது

பணபரிவா்த்தனைமோசடிவழக்குதொடர்பானவிசாரணைக்குஅமவாக்கத்துறைஅலவலகத்தில் திருராபர்ட் வத்ரா இன்றுஆஜரானார்

சிறுமற்றும் குறு தொழில்துறைஅமைச்சராகதிருநிதின் கட்கரி இன்றுபொறுப்பேற்றுக் கொண்டாா் அத்துறையின் இணைஅமைச்சர் திருபிரதாப் சுந்திரசாரங்கியும் பொறுப்பேற்றுக் அவருடன் கொண்டார்

நாளைநடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காஅணியைஎதிர்கொள்கிறது

நாடுமுழுவதும் பல்வேறுபகுதிகளில் வெப்பம் அதிகரித்துஅனல் காற்றுவீசுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவேண்டுமெனமத்தியசுகாதாரத்துறைகேட்டுக் கொண்டுள்ளது அனல் காற்றுபல்வேறுஉடல்நலக்குறைவுகளைஉண்டாக்கும் என்பதால் மக்கள் வீட்டிலும் நிழலாள இடங்களிலும் இருக்கவேண்டுமென்றும் வெளியேசெல்வநேரிட்டால் குடையுடன் செல்லவேண்டுமென்றும் சுகாதாரத்துறைஆவோசனைகூறியுள்ளது அதிகஅளவு தண்ணீர் குடிக்கவேண்டுமென்றும் குளியாதனங்கள் மற்றும பழச்சாறுகளைஅதிகம் அருந்தவேண்டுமென்றும் அதுகேட்டுக் கொண்டுள்ளது உத்திரபிரதேசம் ராஜஸ்தான் வித்பா மத்தியபிரதேசம் ஆகியபகுதிகளில் வெய்பம் அதிகித்து அனல்காற்றுவீசிவருகிறது

தெலங்கானாமாநிலத்தில் வஹதராபாத் மற்றும் அதனைசுற்றியுள்ளபகுதிகளிலும் நேற்றுமாலைமழைபெய்துள்ளது

லண்டனில் உள்ளஒருகட்டிடத்தைஒன்று புள்ளிஒன்பதுமில்லியன் பவுண்ட்ஸுக்குவாங்கியதுதொடா்பாகஅவா் மீதுவழக்குபதிவு செய்யப்பட்டுவிசாரணைநடைபெற்றுவருகிறது இந்தவழக்குதொடர்பாகஏற்கனவேஅவர் பலமுறைஅமலாக்கப்பிரிவு முன்பு ஆஜராகியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பைக்காளிரில் இடஒதுக்கப்பட்டதுதொடர்பாகவும் திருவத்ராமீதுவழக்குபதிவு செய்யப்பட்டுவிசாரணைநடைபெற்றுவருகிறது

பாரதிஒருதன்னாட்சிஅமைப்பாகசெயல்படவேண்டியதுஅவசியத்தைதகவல் பிரஸார் மற்றம் ஒலிபரப்புத்துறைஅமைச்ச் திருபிரகாஷ் ஜவடேக்கர் வலியுறுத்தியுள்ளார்

இன்றையடிஜிட்டல் உலகில் புதியவாய்ப்புக்களைஉருவாக்கிக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டார் கடந்தஐந்துஆண்டுகளில் தூர்தர்ஷனின் நம்பகத்தன்மை யா்ந்துள்ளதாகவும் திருபிரகாஷ் ஜவடேக்கள் குறிப்பிட்டா் இந்நிகழ்ச்சியில் பேசியதகவல் ஒலிபரப்புத்துறைசெயலாளர் திருஅமித்கரே அகில இந்தியவானொலிமற்றும் துர்தர்ஷன் உண்மைசெய்திகளைமுந்தித் தருவதாகத் தெரிவித்தார்

பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமானப்படைஅதிகாரிகளின் துணைதளபதிதிருராக்கேஷ் சிங் பட்டுரியாவுடன் இது தொடர்பாகதொடர்பு கொண்டுபேசினார் காணாமல்போனவிமானத்தைதேடும் பணிகுறித்துஅமைச்சரிடம் விளக்கியதாகவும் இந்தவிமானத்தில் பயணித்தவர்கள் பாதகாப்புடன்திரும்பஅமைச்சர் பிராத்திப்பதாகவும் கூறியதாகஏர்மார்ஷல் திருபட்டூரியாதமதுடுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

பள்ளிகளில் இடம்பெறவேண்டியமொழிகள் குறித்து எனவரைவு தேசியகல்விக் கொள்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது

திருத்தப்பட்டவரைவு தற்போதுபொதுமக்களின் கருத்திற்காக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளில் மும்மொழிக்கொள்கையின் கீழ் மாணவர்கள் தங்களுக்குவிருப்பமானமொழிகளைதேர்வு செய்துகொள்ளலாம் என்றும் இது தொடர்பானசர்ச்சைகளுக்குமத்தியஅரசுவிளக்கம் அளித்தநிலையில் தற்போதுசம்பந்தப்பட்டமாநிலங்களே இது தொடர்பாகமுடிவெடுக்கலாம் எனகூறப்பட்டுள்ளது இந்தவிவகாரத்தில் பொதுமக்கள் மற்றும் மாநிலஅரசுகளுடன் கலந்துஆலோசித்தபிறகே இறுதிமுடிவு எடுக்கப்படும் எனவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

டிஜிட்டல் பணபரிவர்த்தனையைஊக்குவிக்கும் வகையில் நந்தன் நீல்கேளிதலைமையிலான குழு பல்வேறுஆலோசனைகளைவழங்கியுள்ளது

அதன்மூலம் ஏற்படும் பிரச்சினைகளைஆன்லைன் மூலம் தீாத்துக் கொள்ளவும் பரிந்துரைத்துள்ளது

சீனாவில் அரசியல் அதிகாரம் அனைத்தும் மக்களுக்கேஎன்றுகூறினாலும் மக்களின் உணா்வுகளுக்குமதிப்பளிக்கும் அரசுதான் வலுவானஅரசுஎன்றும் அவர் கூறியுள்ளார்

சௌத்ஹாம்டனில் நாளைநடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது

ஆகஷவாணியின் நேரடிவா்ணனையைமுதன் முறையாக இணையதளம் வாயிலாககேட்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகபிரஸார் பாரதியின் தலைமம அதிகாரிதிருசசிசேகர் செயல் வெம்பட்டகூறியுள்ளார்